வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஜேபி கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது

அந்நாடு தெரிவித்துள்ளது ஒரே நாடு

நடைமுறைக்கு வந்தது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரனீத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ரஞ்சன் கோகாய் தலைமையிலான பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது

கம்பெளிகள் வங்கிகளில் பெற்ற கடனை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் திருப்பிச் செலுத்தவதும் குறித்தும் இது தொடர்பான வழக்குகளில் விரைந்து தீர்வு காண்பதற்கும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சள் திருமதி நிர்மவா சீதாராமன் தனியார் நிறுவனங்களை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொன்டு வரப்படவில்லை என்றும் நிறுவனங்கள் சட்டவிதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே இது கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தாா் தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் திரு பருக் அப்துல்லா தலைமயிலான குழுவினர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து ஜம்மு காஷ்மீர் நிலைமை குறித்து தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர் இக்குழுவில் பங்கேற்ற பரூக் அப்துல்லாவின் மகன் திரு ஓமர் அப்துல்லா செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுட்டம் ஒழுங்கை பாதுகாக்க பிரதம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியதாக கூறினார் மாநிலத்தில் தற்போதுள்ள நிலைமை குறித்து பிரதமரிடம் எடுத்து கூறியதாகவும் காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு கூடுதவாக துணை ரானுவ படையினரை நியமித்து பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநில சுட்டப்பேரவை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தேசிய மாநாட்டுக் கட்சியினர் பிரதமர் திரு நரேந்திரமோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் ள்செல் மாக்சிஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சள் திரு ப சிதம்பரம் அவரது மகன் திரு கார்த்தி சிதம்பரம் ஆகியோரை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை தில்லி நீதிமன்றம் வரும் ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்துள்ளது சிறப்பு நீதிபதி திரு ஒ பி சைனி இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தாா் மக்களவையில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனை இல்லாமல் அவசரகதியில் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாகக் கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி நிராகரித்துள்ளார் இன்று மக்களவை கூடியதும் காங்கிரஸ் குழு தலைவர் திரு ஆதிர் ரஞ்ஜன் சௌத்ரி இப்பிரச்சினையை எழுப்பினார் முக்கிய மசோதாக்களை உரிய ஆவோசனை நடத்தாமல் மத்திய அரசு நிறைவேற்றுவதாக அவர் குறை கூறினார் திரிணாமூல் காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்களும் இதே கருத்தை தெரிவித்தனர்

நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டையை பயன்படுத்தம் திட்டம் தெலங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் முன்னோடி திட்டமாக இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இநத திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள மாநிலங்களில் உணவு பாதுகாப்பு அட்டை வைத்திருக்கும் குடும்பங்கள் மானிய விலையில் அரிசி மற்றும் கோதுமையை சும்பந்தப்பட்ட மாநிலங்களின் எந்த ரேஷன் கடையிலும் வாங்கிக் கொள்ளலாம் ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணும் இணைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் இத்திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் விரிவுபடுத்தப்படும் என்று அரசு கூறியுள்ளது

நாகலாந்து மாநில ஆளுநராக திரு

ரவி இன்று முறைப்படி பதவி ஏற்றுக்கொண்டார் தலைநகர் கொஹிமாவில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில குவஹாத்தி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி திரு அருப் குமார் கோஸ்வாமி ஆளுநருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசியக்காப்பு உறுதியும் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெய்பியூ ரியோ மாநில அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

ரவி இதற்கு முன்பு தேசிய புலனாய்வு அமைப்பில் அலுவலராகவும் நாகாலாந்து அமைதிப் பேச்சுவார்த்தையில் முக்கிய நபராகவும் பங்கேற்றுள்ளார்

அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தாா்

இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தஞ்சாவூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரனியில் மருத்துவர்கள் மற்றம் மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தேசிய காகித தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இதனையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் காகிதத்தின் பெருமையை விளக்கும் வகையிலான துண்டு பிரசரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன காகிதத்தை முறையாக பயன்படுத்துதல் இடங்களை துய்மையாக வைத்திருத்தல் போன்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புண்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் காகித உற்பத்தியாளர்கள் வணிகர்கள் மற்றும் பொதும்க்கள் கலந்து கொண்டனர் தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் பிரணீத் கால் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

சாய்னா நேவால் பூரீகாந்த் காலியப் ஆகியோர் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக்ஷெட்டி இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது ரஷ்பாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நான்கு வீரர்கள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் பிரிவில் நீரஜ் மற்றும் ஜானி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர் ஆஸிஸ் இன்சா ஆடவர் காலிறுதி போட்டிக்கு விளையாட தகுதிப் பெற்றார் கவுரவ் சோலங்கி கோவிந்த் சாகானி மற்றம் சஞ்ஜித் ஆகியோர் காலிறதிக்கு முந்தைய சுற்றக்கு தகுதி பெற்றனர்